அமித் ஷா கூறியுள்ளார்

அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கடைபிடிக்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசுஅறிவுறுத்தியுள்ளது

சிட்னியில் இன்று நடைபெறுகிறது

அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் இது ஒலிபரப்பாகும் பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்

மிதி வண்டியை பயன்படுத்தும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

மிதி வண்டியை ஒட்டுவது ஆரோக்கியமான குறைந்த செலவிலான உடற்பயிற்சி என்றும் இதன்மூலம் மனிதர்கள் பல்வேறு நன்மைகளை பெறுவதோடு காற்று மாசுபாடும் தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மிதி வண்டி பயன்பாட்டை ஊக்குவிக்க மாபெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்படுவதுடன் மாநகர போக்குவரத்து அமைப்பில் மிதி வண்டிகளையும் சேர்க்க வேண்டும் என திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டார் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

மத்திய வேளாண் துறை அமைச்சர் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் அனைத்துப் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி யால் தொடங்கி வைக்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகமடைந்து வருவதாகவும் இதன்முலம் இந்தியா உலகின் மிகப் பெரிய தொழில் மையமாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

கோவிட் தடுப்பூசி தயாரானதும் அது தமிழக அரசின் சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக போடப்படும் என்றார் ஆக்ஸ்போர்டு பல்கைலக் கழகம் உருவாக்கிய கோவிஷீல்டு தடுப்பூசி அரசு பொது மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டதில் இதுவரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் நாட்கள் குளிர்காலம் என்பதாலும் பல்வேறு பண்டிகைகள் வருவதாலும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதோடு தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார்

சண்முகம் அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக நோய்க் கண்டறியும் முகாம்களை அதிக அளவில் நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக சென்னை கோவை சேலம் ஈரோடு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்கள் சிறப்புக் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

மக்களின் தேவையறிந்து தமிழக அரசு செயல்படுவதால் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சாலைப் பணிகளை பார்வையிட்ட அவர் புயல் முள்ளெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கென அனைத்து ஊராட்சிகளுக்கும் நவீன மரம் அறுக்கும் எந்திரங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எந்த இடத்திற்கு என்ன தேவை என்பதை கண்டறிந்து அதளை நிறைவேற்றுவதால் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றார் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டங்களில் பாலாற்றின் குறுக்கே ஆறு புதிய தடுப்பணைகள் கட்டப்படவுள்ளதாக தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

புதிய தடுப்பணைகள் மூலம் தண்ணீர் அதிக அளவில் தேக்கப்படுவதால் காவிரி வைகை ஆறுகள் போல பாலாறு குறித்தும் மாணவர்களிடையே பேசப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இரும்புலிச்சேரி பகுதியில் மழையால் சேதமடைந்த பாலத்திற்குப் பதிலாக நெடுஞ்சாலைத்துறை மூலம் புதிய பாலம் கட்டப்படும் என்றும் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த தரைப்பாலங்கள் மற்றும் சாலைகள் போர்க்கால அடிப்படையில் விரைந்து சீரமைக்கப்படும் என ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் பள்ளிப்பட்டு வட்டத்திற்கு உட்பட்ட சாணாகுப்பம் சமந்தவாடா நெடியம் மற்றும் பள்ளிப்பட்டு தரைப்பாவப் பகுதிகளில் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நிவர் புயலால் பெய்த கனமழை மற்றும் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி நீர்த்தேக்கதிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் இந்த தரைப்பாலங்கள் சேதமடைந்ததாக அவர் கூறினார் புயல் மழை பாதிப்புகளிலிருந்து விடுபட விவசாயிகள் தங்களது கால்நடைகளை அரசு நடத்தும் இலவச கால்நடை மருத்துவ முகாம்களுக்கு கொண்டு வந்து பயன்பெறுமாறு மாநில கைத்தறித் துறை அமைச்சர் திரு

எஸ்மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திற்குபட்பட்ட குமாரகுடியில் நடைபெற்ற இலவச கால்நடை மருத்துவ முகாமில் பேசிய அவர் கால்நடை பராமரிப்புத் துறை சார்பில் பொதமக்களின் இருப்பிடங்களுக்கே வந்து கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றார் தற்போதைய கடும் குளிர் கால்நடைகளை தாக்காத வகையில் பசுமாடுகள் ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை பாதுகாக்க அரசு நலத்திட்ட உதவிகள் மூலம் நல்ல கொட்டகை அமைத்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக கால்நடைகளுக்குத் தேவையான தீவனம் மற்றும் தீவனப்புல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் இந்த முகாமில் கால்நடைகளுக்கு பல்வேறு தடுப்பூசிகளும் போடப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் சேத மதிப்பீடு மற்றும் மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தலைமையில் நடைபெற்றது

இன்று மாலை திருவண்ணாமலை மலைச்சியில் மகாதீபம் ஏற்றப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முள்ளாள் மத்திய அமைச்சர் திரு பவன்குமார் பள்சால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்